வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது

தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்காக எந்தவொரு ஆவணமும் கோரப்படமாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

இங்கிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

போட்டகள் பார்வையாளர்கள் இன்றி நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது மனுக்கள் வரும் திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

திமுக சார்பில் திருச்சி சிவா திரு அந்தியூர் செல்வராஜ் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அஇஅதிமுக சார்பில் திரு தம்பிதுரை திரு கே பி முனுசாமி கூட்டணி கட்சியான தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக எந்த ஆவணமும் கோரப்படமாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளார் நேற்று மாநிலங்களவையில் தில்லி வன்முறை சும்பவம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் தேசிய மக்கள் தொகைப் பதிவேட்டில் சந்தேகத்திற்குரியது என எந்தவொரு பதிவும் செய்யப்படாது என்று அவர் கூறினார் எந்தவொரு விவரமும் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென்று கோரப்படமாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் குடியுரிஸ் திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து சிறுபான்மை மக்கள் எவ்வித சந்தேகமும் கொள்ளத்தேவையில்லை என்றும் அவர் கூறினார் தொடர்பாக எதிர்க்கட்சித்தலைவர்கள் குழுவாக இத தம்மை சந்தித்தால் அனைத்க சந்தேகங்களையும் தெளிவுபடுத்த தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தில்லி வன்முறை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார்

நேற்று சட்டப்பேரவையில் இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

சோப்பை பயன்படுத்தி கைகளை அடிக்கடி கழுவுவது உள்ளிட்ட எளிமையான தூய்மைப் பழக்கங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த நோய்த்தொற்றினை தவிர்க்கலாம் என்று மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார்

தமிழ் சொல் வளத்தைப் பெருக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

வட்டார வழக்கு சொற்களையும் சொற்குவையில் இணைக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நலனுக்கான மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த இருவார விழிப்புணர்வு மகளிர் நிகழ்ச்சிகள் தருமபுரி மாவட்டத்தில் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆரோக்கிய வாழ்விற்கான உணவு முறைகள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்திட்ட அலுவலர் திருமதி நூகலட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஆரோக்கியமான சமுதாயம் அமைய அனைவரும் தரித உணவை கைவிங்கள் சிறு தானியங்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நிறைந்த சரிவிகித சத்தான உணவை மட்டுமே சாப்பிடுங்கள் நீலகிரி மாவட்டத்தில் மூங்கில் அரிசி சேகரிப்பதில் பழங்குடியின மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர் இந்த அரிசியில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருப்பதாக பழங்குடியினர் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் கூடலூர் கற்றுப்புறப் பகுதிகளில் அதிக அளவு மூங்கில் மரங்கள் இருப்பதால் தற்போது நிலவும் வறண்ட நிலை மூங்கில் அரசி சேகரிப்பதில் பழங்குடியின மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டள்ளனர் கால பொக்காபுரம் சிங்காரா பாக்கமுலா கொரைப்புள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான முங்கில் மரங்கள் உள்ளன முங்கில் மரங்கள் யானைகளுக்கு பிடித்த உணவாக இருந்தபோதிலும் முதிர்ந்த மரங்களிலிருந்து பூக்கள் பூத்து அவை அரிசியாக மாறி வருகின்றன இந்த அரிசியில் அதிகளவு மருத்துவ குணங்கள் இருப்பதாக கருதப்படுவதால் வளப்பகுதியில் ஒட்டி வாழும் பழங்குடி மக்கள் இதை சேகரித்து விற்பனை ஈட்டி வருகின்றனர் இவ்வாறு சேகரிக்கும் அரிசிக்கு நல்ல விலை கிடைப்பதால் வறண்ட காலத்திலும் தங்களுக்கு வருமானம் ஈட்டும் மரங்களாக மூங்கில் மரம் திகழ்வதாக பழங்குடியின மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று முதல் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விசாகப்பட்டிணத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய கடற்படைக்கான நிர்வாக அலுவலக வளாகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது

மெரினா கடற்கரையில் உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கு நவீன தள்ளு வண்டிகள் வழங்கப்படவுள்ளன

மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை தோல்வி அடைந்தது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே எஞ்சிய இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் மைதானங்களில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சில போட்டிகள் பார்வையாளர்கள் இன்றி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது